திட்டங்களை மேற்கொள்ள பிரதமா் திரு நரேந்திரமோடியும் அமெரிக்க அதிபா் திரு டொனால்டு ட்டிரம்பும் உறுதிபூண்டுள்ளனர்

ஏற்படுத்தியுள்ளன

வான்வழித் தாக்குதல் நடத்தியதன் முதலாவது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

தேதி தொடங்குகிறது மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட் நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பின் இந்திய வருகை புதிய பாதையை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்தியாவில் திரு ட்டிரம்ப் மேற்கொண்ட இரண்டு நாள் பயணம் தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பு மேலும் வலுப்பெற்றிருப்பதாக அவர் கூறியுள்ளார் தமது அழைப்பை ஏற்று இந்தியா வந்ததற்கு பிரதமர் அதிபர் திரு ட்டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் நேற்று இரவு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த திரு ட்டிரம்ப் குடும்பத்தினருக்கு சிறப்பு விருந்தளித்து கௌரவித்தாா் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் அமெரிக்காவுடனான நட்பு மேலும் வலுப்பெறும் என்றும் இரு நாடுகளும் பாதுகாப்பு தொடர்பான திட்டங்களை மேற்கொள்வதில் ஆழமான அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் கூறியுள்ளார் நிகழ்ச்சியில் பேசிய திரு ட்டிம்ப் தாம் இந்தியா வந்திருப்பது மிகப்பெரிய கௌரவமான நிகழ்வாகும் என்று கூறினார்

காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்திற்கும் அவர் சென்றார் தனது குடும்பத்தினருடன் ஆக்ரா சென்று உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை திரு டிரம்ப் பார்வையிட்டார் பின்னர் நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் திரு நரேந்திர மோடி திரு டொனால்டு டிரம்பும் நேற்று மாலை கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் அதில் இந்தியாவும் அமெரிக்காவும் மூன்று பில்லியன் டால் மதிப்பிலான பாதுகாப்புத் ஒப்பந்தங்கள் சுகாதாரம் மற்றும் எண்ணெய் உற்பத்தி ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாகக் கூறப்பட்டுள்ளது மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையமும் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிா்வாகத் துறையும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி உள்ளதாகக் கூறப்பட்டுள்ளது இந்தியன் ஆயில் நிறுவனமும் எக்ஸ் ஆன் மொபில் இந்தியா எல் என் ஜி நிறுவனமும் அமெரிக்காவின் சாா்ட் நிறுவனமும் ஒத்துழை்பபுத் திட்டம் மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த திரு நரேந்திரமோடியும் திரு ட்டிரம்பும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்புகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர் பயங்கரவாதம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் இந்தியாவுடனான உறவு வலுவானது என்றும் தனித்துவம் வாய்ந்தது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் மத பயங்கரவாதத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க இரு நாடுகளும் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார் இரு நாடுகளும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவும் உறுதிபூண்டுள்ளதாக திரு ட்டிரம்ப் குறிப்பிட்டாள்

இது தொடர்பான உடன்பாடு நேற்று கையெழுத்தானது கடல்சார் பாதுகாப்பு விண்வெளி ஆய்வுகள் தகவல் பகிர்வு பிராந்திய ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் கூட்டாக பணியாற்ற முடிவு செய்துள்ளதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாதுகாப்புத் திறனை வலுப்படுத்துவதற்கு இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள அவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய பாதுகாப்பு பங்காளராக இந்தியா விளங்குவதாகக் கூறியுள்ளார் தொழில்நுட்ப பரிமாற்ற திட்டங்களை மேற்கொள்வதற்கும் இந்தியா ஆர்வம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இது தொடர்பான உடன்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஆலோனைகள் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத் துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள இருப்பதாக திரு ட்டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாலாக்கோட் எல்லைப் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதன் முதலாவது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் வான்வழி தாக்குதலை துல்லியமாகவும் துணிச்சலாகவும் மேற்கொண்ட இந்திய விமானப் படையினரின் செயல் பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார் இந்த தாக்குதல் பயங்கரவாதத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட துணிச்சலான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்

நம்பிக்கை மிகுந்த புதிய இந்தியா உருவாகி வருவதாக திரு ராஜ்நாத்சிங் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்டம் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது சுட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் சார்பில் பேரவைச் செயலர் திரு சீனிவாசன் இதற்கான அறிவிக்கை வெளியிட்டுள்ளார் இக்கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது தொடர்பாக ஒன்பதாம் தேதி பேரவைத் தலைவர் தலைமையிலான அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் இந்த கூட்டத் தொடரில் துறை சார்ந்த மானியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதங்கள் நடைபெறும் பல்வேறு சட்ட முன்வடிவுகளும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் திருச்சி முக்கொம்பில் கட்டப்பட்டு வரும் அணைத்திட்டங்கள் நிறைவு பெறும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா்

திருச்சி கரூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ளதாகவும் அதற்கான வசதிகளை அரசு ஏற்படுத்தித் தரும் என்றும் கூறினார் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டாள் தேமுதிக வுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பது தொடர்பாக கட்சியின் தலைமை முடிவு எடுக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின் தில்லியின் வடகிழக்கு பகுதிகளில் நடந்த வன்முறை சம்பவங்களில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு ஏதுவாக தில்லி காவல்துறையினர் அவர்களுக்கு உதவிட வேண்டுமென்று தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று நள்ளிரவு நீதிபதி திரு முரளிதர் இல்லத்தில் நடைபெற்ற விசாரணையின்போது காயமடைந்தவா்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் சிரமம் இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டது நீதிபதிகள் திரு முரளிதர் திரு அனுப் ஜெ பம்பானி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது காயமடைந்தவர்கள் உடனடி சிகிச்சை பெறுவதற்கு ஏதுவாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கு வழிவகை செய்யப்பட வேண்டுமென்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இது குறித்த நிலவர அறிக்கையை இன்று பிற்பகல் இரண்டேகால் மணிக்குள் நீதிமன்றத்தில் சமா்ப்பிக்க வேண்டுமென்றும் அமா்வு கூறியுள்ளது இந்த உத்தரவை குருதேஜ்பகதுா் மருத்துவமனை மற்றும் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவ மனைக்குளுக்கும் அனுப்பி வைக்க வேண்டுமென்று நீதிபதிகள் தெரிவித்தனா் பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தொடரில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணப் முகர்ஜி சிறப்புரை ஆற்ற அழைக்கப்பட்டுள்ளார் பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு விழாவையொட்டி இந்த சிறப்புக் கூட்டத்தொடர் நடைபெறுவதாக பங்களாதேஷ் அதிபரின் செய்தித் தொடர்பாளர் ஜாய்னல் அபதீன் டாக்காவில் நேற்று தெரிவித்தார் நேபாள் அதிபர் திருமதி வித்யாதேவி பண்டாரியும் இந்த சிறப்புக் கூட்டத்தொடரில் உரையாற்றுகிறார்

இவ்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரின் பயணத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வெளியுறவுத்துறைச் செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா மார்ச் முதல் வாரத்தில் பங்களாதேஷ் செல்கிறார் மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட் நான்கு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று இந்தியா வருகிறார்

இன்று மாலை அவர்கள் புதுதில்லியில் உள்ள அக்ஷர்தம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றனர் நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் மியான்மர் அதிபருக்கு நாளை பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது

இன்று பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்க உள்ள மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது